பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

ஒரேநாடு ஒரேரேஷன் திட்டத்தால் தமிழகத்திற்குஎந்தபாதிப்பும் ஏற்படாதுஎன்றுஉணவுத் துறைஅமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

மூலதனநிதியைசரியாகப் பயன்படுத்திநாட்டில் பொருளாதாரஊக்குவிப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுஅவர் கூறினார் கோவிட் தொற்றுகாலத்தில் நிலவும் அசாதாரணசூழ்நிலையைக் கருத்தில் கொன்டுஒருங்கிணைந்தவகையில் செயலாற்றுவதன் மூலம் இந்தியபொருளாதாரம் வலுப் பெறம் என்றுஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் வலியுறுத்தினார் ஐக்கியநாடுகளின் சுற்றுச் சூழல் உடன்பாடுகளில் கையேழுத்திட்டுள்ளவளர்ச்சியடைந்தநாடுகள் பாரிஸ் உடன்பாட்டில் கொடுத்துள்ளநிதியுதவிமற்றும் தொழில்நுட்பஉறுதிப்பாட்டைக் கடைபிடிக்கவேண்டும் என்றுமத்தியசுற்றுச் சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் பருவநிலைமாற்றம் தொடர்பானகருத்தரங்கில் காணொளிகாட்சி மூலம் கலந்துகொண்டுபேசியஅவர் கற்றுச் சூழல் வாக்குறுதிகளைநிறைவேற்றுவதில் இந்தியாதொடர்ந்துஉறுதியாகசெயல்பட்டுவருவதாககூறினார் இந்தஆண்டில் வளர்ச்சியடையும் நாடுகள் சுற்றுச் சூழல் தொடர்பானநடவடிக்கைகளைமேற்கொள்ளவும் கார்பன் வாயுக்களைகுறைப்பதற்கானமுயற்சிமேற்கொள்ளவும் ஒருட்ரில்லியன் அமெரிக்கடாலர் அளவிலானநிதியுதவியைவழங்குமாறுஅவர் வலியுறுத்தினார்

பிரதமர் திரு

இதற்குசரக்குமற்றும் சேவைவரிவிதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் திரு ஜவடேகர் தெரிவித்தார்

ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் பாடத்திட்டங்களில் உள்ளஅடிப்படைஅம்சங்களில் மாற்றம் செய்யப்படவில்லைஎன்றுகூறியஅவர் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ளஅசாதாரணசூழ்நிலையைக் கருத்தில் கொண்டு இந்தமுடிவு மேற்கொள்ளப்பட்டதாகதெரிவித்தார்

சமுதாயசெலவினமாக இதைப் பார்க்காமல் நாட்டின் பொருளாதாரநடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சியைபாதிப்பவையாகபார்க்கவேண்டும் என்றார் பெரும்பாலானதொற்றுநோய்கள் விலங்குகளிலிருந்துமளிதனுக்குவருவதால் அதனைக் கூர்மையாககண்காணிக்கவும் ஆய்வுகளைவலுப்படுத்தவும் வேண்டும் என்றார் இந்தியமருத்துவஆய்வுக் கழகத்ததைவலுப்படுத்தவேண்டும் என்றுஅவர் குறிப்பிட்டார் முதல் முறையாகசுகாதாரபணிகளுக்கென்றுநிதிவழங்குவதைமுன்னுரிமையாககருதுவதற்குமத்தியநிதிஆணையம் உறுதி பூண்டுள்ளதாகநிதிக்குழுத் தலைவர் திரு சிங் தெரிவித்தார் தமிழகத்தில் நோய்ப் பரவலைதடுக்கவேண்டும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் காக்கவேண்டும் என்றஅடிப்படையில் தமிழகஅரசுசெயல்பட்டுவருவதாகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

தேவையானஅளவுக்குமருத்துவஉ பகரணங்களைமாநிலஅரசுகொள்முதல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் சென்னையைப் பொறுத்தவரைஅரசுஅமல்படுத்தியஊரடங்கின் காரணமாகநோய்த் தொற்றுகுறைந்துள்ளதாகவும் அதுகுறித்தவிவரங்களையும் முதலமைச்சர் விளக்கினார் மாநிலத்தில் இதுவரை சமூகத் தொற்றுஏற்படவில்லைஎன்றும் நோயைக் கட்டுப்படுத்தமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார்

காமராஜ் கூறியுள்ளார் சென்னைகோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தில் உள்ளபொதுவிநியோகமுறைஅப்படியேதொடரும் என்றும் மத்தியஅரசின் திட்டத்தால் எந்தபாதிப்பும் ஏற்படாதுஎன்றும் தெரிவித்தார்

ஹர்ஷ் வர்தன் சிங்க்லாவும் அமெரிக்கஅரசியல் விவகாரங்களுக்கானதுணைவெளியுறவுத் துறைசெயலர் திரு டேவிட் ஹேலும் காணொளிகாட்சி மூலம் ஆலோசனைநடத்தினர் கோவிட் தொற்றுகாலத்தில் இரு நாடுகளுக்குமிடையேநட்புறவை வலுப்படுத்துவதற்குமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் ஆய்வு செய்தனர்